ஷி ஜின்பிங் குடன் இணைந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை மாமல்லபுரத்தில் மரபுச் சின்னங்களைப் பார்வையிட்டார் பிஎஸ்என்எல் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களின் தனியார் மயம் குறித்து முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்துள்ளார் புதுவையில் பள்ளிக்கல்வியின் தரத்தை உயர்த்துவது குறித்து துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்றத் தொகுதி இடைத்தேர்தலில் பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது வரலாற்றுச் சிறப்பு மிக்க இந்தோ சீன உச்சி மாநாட்டில் கலந்துகொள்ள வந்துள்ள சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் கை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை மாமல்லபுரத்தில் சந்தித்து வரவேற்றார்

மரபுச் சின்னங்களின் சிறப்பை சீன அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி எடுத்துக் கூறினார் முன்னதாக தனி விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்தில் வந்திறங்கிய சீள அதிபரை தமிழக ஆளுனர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் அன்புடன் வரவேற்றனர் ஆடல் பாடல் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் சீன அதிபருக்கு சிவப்பு கம்பள வரவேற்று அளிக்கப் பட்டது அதைத் தொடர்ந்து சீன அதிபர் ஐடிசி சோழா நட்சத்திர ஹோட்டலில் சிறிது நேரம் தங்கி ஓய்வு எடுத்து பின்னர் சாலை மார்க்கமாக மாமல்லபுரம் சென்றடைந்தார் வழிநெடுகிலும் மக்கள் திரண்டு சீன அதிபருக்கு வரவேற்பு அளித்தனர் முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி யில் இருந்து சென்னை விமான நிலையத்தில் வந்திறங்கி முதலில் கோவளத்திற்கும் பின்னர் அங்கிருந்து மாமல்லபுரத்திற்கும் புறப்பட்டுச் சென்றார் மாமல்லபுரத்தில் பிரதமர் இன்றிரவு சீன அதிபருக்கு விருந்தளிக்கிறார் நாளை இரு தலைவர்களும் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்துப் பேசுவதுடன் பிரதிநிதிகள் நிலையிலும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் இது சாதாரண முறையிலான உச்சி மாநாடு என்பதால் இரு தலைவர்களும் பல்வேறு இருதரப்பு பிராந்திய மற்றும் உலகப் பிரச்சனைகள் குறித்து வெளிப்படையான திறந்தநிலை பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் மற்றும் சீன அதிபரின் வருகையை ஒட்டி சென்னை மற்றும் மாமல்லபுரத்தில் பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது சாக்ஸஃபோன் இசை மேதை கதிரி கோபல்நாத் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் உன்னத இசைக் கலையின் வடிவமாகவே திகழ்ந்த கதிரி கோபால்நாத் கர்நாடக இசைக்கு அளப்பரிய பங்களிப்பை வழங்கியவர் என்றும் கதிரி கோபால்நாத் தின் சாக்ஸஃபோன் இசை கண்டங்களைத் தாண்டி புகழ்பெற்றது என்றும் ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார்

கூட்டுறவுச் சங்கங்களால் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு உலக அளவிலான சந்தை வாய்ப்புகளைப் பெருக்கும் நோக்கத்துடன் நாட்டிலேயே முதல்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்திய சர்வதேச கூட்டுறவு வர்த்தக்க் கண்காட்சி புதுடில்லி யில் இன்று தொடங்கியுள்ளது

கண்காட்சியின் துவக்க விழாவில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் பேசுகையில் கூட்டுறவே இந்திய கலாச்சாரத்தின் அடிப்படை என்றும் இந்தியா வில் கூட்டுறவு இயக்கத்தின் வெற்றிக்கு அமுல் நிறுவனத்தின் சாதனைகளே சான்றாகும் என்றும் கூறினார்

மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமை விருந்தினராக துவக்க விழாவில் பங்கேற்கிறார்

காந்திய சிந்தனைகளும் தகவல் உரிமையும் தகவல் உரிமை சிறந்த நிர்வாகத்தின் கருவி தகவல் உரிமை சட்டம் எதிர்கால சவால்கள் ஆகிய தலைப்புகளில் நிபுணர்கள் வழங்கும் உரைகள் இம்மாநாட்டில் இடம்பெறும் பிஎஸ்என்எல் எம்பிஎன்எல் மற்றும் ஏர் இண்டியா நிறுவனத்தை தனியார் மயம் ஆக்குவது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகின்ற போதிலும் முடிவு எதுவும் எடுக்கப் படவில்லை என்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளார் இன்று புனே யில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதைத் தெரிவித்தார் சிறு மற்றும்குறுந்தொழில் துறையை மேம்படுத்தி வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க இவ்வாண்டு மத்திய பட்ஜெட்டில் போதிய நிதி ஒதுக்கப் பட்டுள்ளதாக அவர் கூறினார் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு மத்திய மாநில ஒத்துழைப்பு மூலம் வளர்ச்சி வேகத்தை அதிகரிக்கும் வகையில் முற்போக்கு ரீதியில் செயல்பட்டு வருவதாகவும் நிதி அமைச்சர் கூறினார்

ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு தொடர்பாக அமலாக்கப் பிரிவு தாக்கல் செய்துள்ள வழக்கில் முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் திரு

இதே பிரச்சனை தொடர்பாக ஏற்கனவே சிபிஐ யால் செய்யப்பட்டு திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைக திரு

சிதம்பரத்தை காவலில் எடுத்து விசாரிக்க தங்களுக்கும் தேவை இருப்பதாக அமலாக்கப் பிரிவு சார்பில் நீதிமன்றத்தில் முறையிடப் பட்டதைத் தொடர்ந்து சிறப்பு நீதிபதி திரு அஜய்குமார் குஹார் இவ்வாறு உத்தரவிட்டார் அமலாக்கப் பிரிவு வழக்கு தொடர்பாக சரணடைய விருப்பம் தெரிவித்து ஏற்கனவே திரு

சிதம்பரம் தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டதும் குறிப்பிடத்தக்கது புதுவையில் பள்ளிக் கல்வியின் தரத்தை உயர்த்துவது குறித்து துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி இன்று ராஜ்நிவா சில் கல்வித் துறைச் செயலர் இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் மறுஆய்வுக் கூட்டம் நடத்தினார் கடந்த ஆண்டு பல்வேறு பள்ளிகளில் தாம் நடத்திய நேரடி ஆய்வுகளின் போது கண்டறியப்பட்ட குறைகளை அவர் இக்கூட்டத்தில் சுட்டிக்காட்டி இந்த எல்லாக் குறைகளையும் களைய நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தினார் அரவிந்தர் சொசைட்டி போன்ற அமைப்புகள் மூலம் ஆண்டு முழுவதும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்தல் விருது பெற்ற நல்லாசிரியர்கள் மூலம் இதர ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்குதல் திறமையான மாணவர்களைக் கொண்டு இதர மாணவர்களுக்குக் கற்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அவர் அறிவுறுத்தினார் கல்வித் துறை அதிகாரிகள் தங்களின் வீட்டிற்கு அருகில் உள்ள கல்வி நிறுவனத்தை சென்று பார்த்து தங்களின் அன்றாடப் பணிகளைத் தொடக்க வேண்டும் என்றும் அடுத்த வாரம் முதல் இந்நடைமுறைகளைத் தொடக்கி கல்வித் துறைச் செயலர் சுற்ற்றிக்கை அனுப்பவேண்டும் என்றும் துணைநிலை ஆளுனர் உத்தரவிட்டார் புதுச்சேரி துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி வரும் திங்கட்கிழமை ஏனாம் செல்ல இருப்பதை ஒட்டி இன்று ஏனா மில் மண்டல் நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா பல்வேறு துறைகளைச் சேரந்த அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கட்டம் நடத்தினார் காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி ரச்சனா சிங் நகராட்சி ஆணையர் திருமதி கௌரி சரோஜா உள்ளிட்டோர் இதில் கலந்துகொண்டனர்

இக்குழுக்களில் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம் பெற்றுள்ளதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இன்று காமராஜர் நகர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு இடையே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சிக்கு காங்கிரஸ் எதுவுமே செய்யவில்லை என எதிர்கட்சிகள் வெளியிட்டுள்ள குற்றச்சாட்டை வன்மையாக மறுத்தார் புதுச்சேரியில் தற்போது சட்டம் ஒழுங்கு சீராக இருப்பதாகவும் முந்தைய ரங்கசாமி ஆட்சியின் போது நடந்த குற்றங்களில் சம்பந்தப் பட்டவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி யின் பிரச்சாரத்தில் ரௌடிகள் பங்கேற்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் முந்தைய என்ஆர் காங்கிரஸ் அரசால் ஏற்பட்ட கடன்களை தமது அரசுதான் திருப்பிச் செலுத்தி வருவதாகவும் இலவச அரிசி திட்டத்தைத் தடைப்படுத்திய துணைநிலை ஆளுனருக்கு எதிர்கட்சிகள் செயல்பட்டு அதரவாகவே வருவதாகவும் திரு நாராயணசாமி மேலும் கூறினார் இதற்கிடையே எதிர்கட்சித் தலைவர் திரு ரங்கசாமி இன்று காமராஜர் நகர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுப் பேசுகையில் இடைத்தேர்தலுக்குப் பின்னர் எதிர்கட்சிகள் காணாமல் போகும் என்று பேசும் உரிமை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி க்கு இல்லை என்றார் தற்போது காங்கிரஸ் கட்சியே ஸ்திரமாக இல்லை என்றும் காங்கிரஸ் தலைவர்களே இதை ஒப்புக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் புதுவையில் சட்டம் ஒழுங்கு காங்கிரஸ் ஆட்சியில் சீர்குலைந்து விட்டதாகவும் திரு ரங்கசாமி குற்றம் சாட்டினார் புதுவையில் காமராஜர் நகர் சட்டமன்றத் தொகுதி இடைத் தேர்தலுக்குப் பின்னர் எதிர் கட்சிகளின் கதை முடிந்து போகும் என முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியிருப்பதை மாநில பிஜேபி தலைவர் திரு

சாமிநாதன் வன்மையாகக் கண்டித்துள்ளார்

சிவா முன்னிலையில் திமுக வில் இணைந்தனர்

சிவா இவர்களுக்கு உறுப்பினர் சேர்க்கை படிவங்களை வழங்கியதாக திமுக செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

எத்தியோப்பிய பிரதமர் திரு

எத்தியோப்பியா விற்கும் அண்டை நாடான எரித்ரியா விற்கும் இடையே நீண்ட காலமாக நிலவிய எல்லைப் பிரச்சனைக்கு சுழுகத் தீர்வு கண்டதற்காக அவருக்கு பரிசு வழங்கப் படுகிறது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தோ சீன உச்சி மாநாட்டில் கலந்துகொள்ள வந்துள்ள சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் குடன் இணைந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை மாமல்லபுரத்தில் மரபுச் சின்னங்களைப் பார்வையிட்டார் பிஎஸ்என்எல் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களின் தனியார் மயம் குறித்து முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்துள்ளார் புதுவையில் பள்ளிக்கல்வியின் தரத்தை உயர்த்துவது குறித்து துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்றத் தொகுதி இடைத்தேர்தலில் பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது